நரேந்திர மோடி எச்சரித்துள்ளார்

பீயுஷ் கோயல் அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி குறித்து அஇஅதிமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவினரை சந்தித்துப் பேசியுள்ளார்

சஞ்சய் தத் கூறியுள்ளார் புல்வாமா தாக்குதல் போன்ற தீவிரவாத சம்பவங்கள் இந்தியா வை பலவீனமாக்க முடியாது என்றும் தாக்குதலுக்கு பொறுப்பானவர்கள் மிகப்பெரிய அளவில் விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி பாகிஸ்தா னுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் உலக நாடுகளால் முற்றிலுமாக தனிமைப் படுத்தப்பட்டுள்ள பாகிஸ்தான் சதித்திட்டங்கள் மூலம் இந்தியா வை நிலைகுலைக்க நினைத்தால் மிகப்பெரிய தவறு என்றும் ஒருபோதும் அவ்வாறு நடக்காது என்றும் பிரதமர் கூறியுள்ளார் இந்தியா வில் பாதுகாப்புப் படைகளுக்கு முழு சுதந்திரம் வழங்கப் பட்டுள்ளதாகவும் தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னால் உள்ள சக்திகள் நிச்சயமாக தண்டிக்கப்படும் என்றும் ளஅவர் இன்று புதுடில்லி யில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்லை கொடியசைத்து தொடக்கிவைத்து பேசுகையில் கூறினார் தீவிரவாதத் தாக்குதலை கடுமையாகக் கண்டித்து இந்தியா விற்கு ஆதரவு வெளியிட்டுள்ள அனைத்து நாடுகளுக்கும் பிரதமர் நன்றி தெரிவித்துக்கொண்டார் இந்நாடுகள் ஒன்றாக சேர்ந்து தீவிரவாதத்தை நசுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் உணர்ச்சி பூர்வமான இப்பிரச்சனையில் அரசியல் ரீதியிலான தூற்றல்களை அரசியல் கட்சிகள் தவிர்க்க வேண்டுமென்றும் இந்தியா ஒன்றுபட்டு இத்தகைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் என்பதே இத்தருணத்தில் உலகிற்கு நாம் வெளிப்படுத்த வேண்டிய செய்தி என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார் புல்வாமா தீவிரவாதத் தாக்குதலில் உயிர் தியாகம் செய்த சிஆர்பிஎப் ஜவான்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக அவர் மேலும் கூறினார் இதற்கிடையே புல்வாமா தாக்குதலைத் தொடர்ந்து உருவாகியுள்ள நிலவரங்களை நேரில் ஆராய்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று ஸ்ரீநகர் சென்றுள்ளார் பாதுகாப்புப் படைகள் மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த மூத்த அதிகாரிகளுடன் அவர் மறுஆய்வுக் கூட்டங்களை நடத்துகிறார் தேசிய புலனாய்வு ஏஜென்சியைச் சேர்ந்த குழுக்கள் மற்றும் தடையவியல் நிபுணர்களையும் மத்திய உள்துறை அமைச்சகம் அவசரமாக புல்வாமா பகுதிக்கு அனுப்பியுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சி யில் பாதுகாப்பு உற்பத்தி நெடும்பாதை அமைக்கும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் ஜான்சி மாணிக்பூர் மற்றும் பீம்சேன் கைரார் ரயில் பாதைகளை இரட்டைப் பாதைகளாக மாற்றும் பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார் ஜான்சி கைரார் ரயில் பாதை மின்மயப் பணிகளையும் பஹாரி அணைக்கட்டு நவீனமயத் திட்டத்தையும் பிரதமர் தொடக்கிவைத்தார் தொழில் வர்த்தக உறவுகளுக்கு சாதகமான நாடு என ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு வழங்கியுள்ள அந்தஸ்தை இந்தியா விலக்கிக் கொண்டுள்ளது புல்வாமா தாக்குதலைத் தொடர்ந்து புதுடில்லி யில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று நடைபெற்ற பாதுகாப்பு தொடர்பான மத்திய அமைச்சரவைக் குழுவின் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது சர்வதேச சமூகத்தில் இருந்து பாகிஸ்தான் முழுமையாகத் தனிமைப்படுத்தப் படுவதை உறுதிப்படுத்த தாதரக ரீதியில் இயன்ற எல்லா முயற்சிகளையும் வெளியுறவு அமைச்சகம் மேற்கொள்ளும் என்று மத்திய அமைச்சர் திரு அருண்ஜெய்ட்லி பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் மத்திய அமைச்சரும் மூத்த பிஜேபி தலைவருமான திரு பீயுஷ் கோயல் நேற்று பின்னிரவு சென்னையில் மாநில அமைச்சர்கள் திரு தங்கமணி திரு வேலுமணி உள்ளிட்டோர் அடங்கிய அஇஅதிமுக வின் தொகுதிப் பங்கீட்டுக் குழுவை முக்கிய தொழிலதிபர் ஒருவரின் வீட்டில் சந்தித்துப் பேசிய பின்னர் இரவிலேயே மீண்டும் புதுடில்லி புறப்பட்டுச் சென்றார் இக்கூட்டத்தில் பங்கேற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் திரு

ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பாரதிய ஜனதா விற்கும் அஇஅதிமுக விற்கும் இடையே தேர்தல் கூட்டணி பற்றிய முதல் சுற்று பேச்சுவார்த்தை தொடங்கி விட்டதாகவும் விரைவில் நல்ல சேதி வரும் என்றும் கூறினார் இதற்கிடையே தமிழக துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் சென்னையில் விழா ஒன்றின் நிகழ்வுகளுக்கிடையே இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஓரிரு நாட்களில் கூட்டணி இறுதி செய்யப்படும் என்றும் அஇஅதிமுக வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கான நேர்காணல் விரைவில் தொடங்கும் என்றும் கூறினார் திமுக காங்கிரஸ் கூட்டணியை தோற்கடிப்பதுதான் தங்களின் நோக்கமே தவிர ஒதுக்கப்படும் தொகுதிகளின் எண்ணிக்கை அல்ல என்று தமிழ்நாடு பிஜேபி தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தர்ராஜன் தெரிவித்தார் பாமக தேமுதிக போன்ற இதர கட்சிகளுடனும் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார் முன்னாள் முதலமைச்சரும் என்ஆர் காங்கிரஸ் புதுவை தலைவருமான திரு

எடப்பாடி

இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று என்ஆர் காங்கிரஸ் தரப்பில் கூறப்பட்ட போதிலும் மக்களவைத் தேர்தலுக்கான கூட்டணி குறித்து இந்த சந்திப்பில் பேசப்பட்டு இருக்கலாம் என கருதப்படுகிறது புதுச்சேரி மக்களவைத் தொகுதி தற்போது என்ஆர் காங்கிரசிடம் உள்ள நிலையில் வரவிருக்கும் மக்களவைத் தேர்தலின் போது புதுச்சேரி தொகுதியில் மீண்டும் போட்டியிட என்ஆர் காங்கிரஸ் விருப்பம் வெளியிட்டுள்ளது கூட்டணி பற்றிய முடிவுகளை அஇஅதிமுக தலைமை மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் புதுவை மாநில பிரிவினர் கூறியுள்ளனர் புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் கூட்டணி அமைத்து போட்டியிடப் போவதாக பாரதிய ஜனதாவும் ஏற்கனவே அறிவித்துள்ளது புதுவையில் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி மற்றும் அவரது அமைச்சரவை சகாக்கள் மேற்கொண்டு வரும் தர்ணா போராட்டம் மக்கள் விரோத சக்திகளிடம் இருந்து ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான போராட்டம் என்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலரும் கட்சியின் புதுவை விவகாரங்களுக்கு பொறுப்பாளருமான திரு சஞ்சய் தத் கூறியுள்ளார் இன்று காங்கிரஸ் மேலிடம் பணித்த படி டெல்லி யில் இருந்து புதுவை வந்து ராஜ்நிவாஸ் முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை வாழ்த்திய அவர் ஜனநாயகத்திற்கு ஆதரவான போராட்டங்களை காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி எப்போதுமே ஆதரிப்பதாகக் கூறினார் புதுவையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப் பட்ட அரசின் செயல்பாடுகளிலும் மக்கள் நலத் திட்டங்களையும் துணைநிலை ஆளுனர் தடுப்பதாக திரு சஞ்சய் தத் குற்றம் சாட்டினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி யின் அறிவுறுத்தலின் பேரிலேயே துணைநிலை ஆளுனர் இதுபோல செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் தற்போது சாலையில் இறங்கி இருசக்கர வாகன ஓட்டிகளை ஹெல்மெட் அணிய வற்புறுத்தும் டாக்டர் கிரண்பேடி கஜா புயல் பாதிப்புகளின் போது ஏன் தெருவில் இறங்கி செயல்படவில்லை என்று திரு சஞ்சய் தத் வினவினார் மலிவான அரசியல் விளம்பரமே டாக்டர் கிரண்பேடி யின் நோக்கம் என்றும் கிரண்பேடி என்ஆர் காங்கிரஸ் உட்பட நரேந்திர மோடி யை ஆதரிக்கும் அனைவருமே புதுவை மக்களின் எதிரகள்தான் என்றும் அவர் குறிப்பிட்டார் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் வெற்றிபெற்று காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் புதுவையில் டாக்டர் கிரண்பேடி க்கு பதிலாக புதிய துணைநிலை ஆளுனர் நியமிக்கப் படுவார் என்றும் அவர் கூறினார் முதலமைச்சரின் தரணா போராட்டத்தைக் கண்டு அஞ்சியே டாக்டர் கிரண்பேடி புதுவையில் இருந்து புறப்பட்டுச் சென்று விட்டதாகவும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான போராட்டம் தொடரும் என்றும் திரு சஞ்சய் தத் மேலும் குறிப்பிட்டார் புதுவை துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி நேற்றே டெல்லி சென்றுவிட்ட நிலையிலும் ராஜ்நிவாஸ் முன்பாக முதலமைச்சர் திரு

போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள முதலமைச்சரும் அமைச்சர்களும் நேற்றிரவு போராட்ட இடத்திலேயெ தூங்கி எழுந்து அங்கிருந்த படியே அதிகார பூர்வ அலுவல்களையும் கவனித்து வருகின்றனர் இதற்கிடையே முதலமைச்சரும் அமைச்சர்களும் தரணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் துணைநிலை ஆளுனர் புதுச்சேரியில் இருந்து புறப்பட்டு சென்றுவிட்டது அதிர்ச்சி அளிக்கும் வகையில் அமைந்திருப்பதாக சட்டப் பேரவைத் தலைவர் திரு வைத்திலிங்கம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கிற்கு கடிதம் எழுதியுள்ளார் பிரச்சனைகளைத் தீர்வு காண உள்துறை அமைச்சகத்தின் மூத்த அதிகாரி ஒருவரை அமைச்சர் புதுவைக்கு அனுப்பிவைக்க வேண்டும் அல்லது திறமையான துணைநிலை ஆளுனர் ஒருவரை நியமிக்க வேண்டுமென அக்கடிதத்தில் வலியுறுத்தப் பட்டுள்ளது புதுவை பல்கலைக் கழகத்தின் வங்கி தொழில்நுட்பவியல் துறை மாணவர் பரிமாற்றம் மற்றும் பயிற்சி திட்டங்கள் தொடர்பாக ஹைதராபா தில் உள்ள இந்திய பொறியியல் பணியாளர் கல்லூரி யுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துகொண்டுள்ளது துணைவேந்தர் பேராசிரியர் குர்மித் சிங் முன்னிலையில் புதுவை பல்கலைக் கழகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்கலைக் கழக பதிவாளர் டாக்டர் சசிகாந்த தாஸ் பொறியில் பணியாளர் கல்லூரியின் இயக்குனர் பிரிகேடியர்

எடப்பாடி

தூத்துக்குடி யைச் சேர்ந்த சுப்பிரமணியன் அரியலூர் மாவட்டதைச் சேர்ந்த சிவச்சந்திரன் ஆகிய இவ்விரு சிஆர்பிஎப் வீரர்களின் மறைவிற்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் அறிக்கை ஒன்றில் அவர் கூறியுள்ளார் தீவிரவாதத் தாக்குதலை வன்மையாக்க் கண்டிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் புல்வாமா தீவிரவாதத் தாக்குதல் குறித்து செய்தி வெளியிடுவதில் வன்முறையைத் துண்டக்கூடிய மற்றும் சட்டம் ஒழுங்கை பாதிக்கக் கூடிய அம்சங்களை தவிர்க்க வேண்டுமென்பதில் மிகுந்த கவனத்துடன் இருக்குமாறு மத்திய செய்தி ஒலிபரப்பு அமைச்சகம் அனைத்து தனியார் தொலைக்காட்சிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது நாட்டின் இறையாண்மையை பாதிக்கக் கூடிய அல்லது தேசவிரோதப் போக்கை தூண்டும் வகையிலான செய்திகளை முற்றிலும் தவிர்க்கவேண்டும் என்றும் அறிவுறுத்தப் பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் புல்வாமா தீவிரவாதத் தாக்குதலுக்கு பொறுப்பானவர்கள் பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி எச்சரித்துள்ளார் பாகிஸ்தானுக்கு வழங்கப் பட்டிருந்த தொழில் வர்த்தக உறவுகளுக்கு சாதகமான நாடு என்னும் அந்தஸ்தை இந்தியா விலக்கிக் கொண்டுள்ளது மத்திய அமைச்சர் திரு பீயுஷ் கோயல் அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி குறித்து அஇஅதிமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவினரை சந்தித்துப் பேசியுள்ளார் முதலமைச்சரின் தர்ணா போராட்டம் ஜனநாயகத்தை புதுவை காப்பாற்றுவதற்கான போராட்டம் என்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலர் திரு சஞ்சய் தத் கூறியுள்ளார்